சிறந்த நடிகைக்கான விருது மறைந்த திரைப்பட நடிகை ஸ்ரீதேவிக்கும் சிறந்த இசையமைப்பாளர் விருது ஏ

அரசியல் சாசன சிற்பி டாக்டர்

அம்பேத்கரின் தேசிய நினைவகத்தை பிரதமர் திரு

முதலமைச்சர் எடப்பாடி

சிறந்த துணை நடிகராக

்பாசிலும் சிறந்த துணை நடிகையாக திவ்யா தத்தாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்

அம்பேத்கரின் தேசிய நினைவகத்தை பிரதமர் திரு

புத்தர் சிலையுடன் கூடிய தியான மண்டபமும் கண்காட்சி கூடமும் இதில் அமைக்கப்பட்டுள்ளது

பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் குழந்தைகள் குறித்தும் அவர்களது பழக்க வழக்கங்கள் குறித்தும் உரிய கண்காணிப்பை மேற்கொள்வதன் அவசியத்தையும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் இன்று விடுத்துள்ள செய்தியில் இந்நிகழ்வில் நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிர் ஈந்தவர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என்றும் அவர்களுக்கு நாடு தலைவணங்குவதாகவும் குறிப்பிட்டார்

ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு முடிவு கட்ட ஒரு முக்கிய துாண்டுகோலாக அமைந்தது

பரிசோதனையின் இந்த இருப்பது கண்டறியப்பட்டால் அரசு மருத்துவமனைகளிலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின்கீழ் அங்கீகரிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைகளிலும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது

இதனை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வு குடும்ப நலத்துறை முதன்மை செயலர் டாக்டர்

ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பழனிசாமி தமது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார் இந்த இனிய புத்தாண்டில் தமிழர்கள் அனைவரின் வாழ்விலும் இனிமையும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் நலமும் வளமும் பெருகட்டும் என வாழ்த்தியுள்ளார் தமிழகத்தை வலிமையும் வளமும் மிக்க மாநிலமாக படைத்திட ஒன்றுபட்டு உழைத்திட அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழர்கள் வாழ்வில் புத்துணர்வும் புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட அயராது உழைப்போம் என பாமக நிறுவனத் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வாழ்த்தியுள்ளார்

இதனை நினைவு கூறும் வகையில் திருச்சி திருவள்ளுவர் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள நினைவு ஸ்தூபியில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில தலைவர் திரு

ஆறுமுகம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு

ஜவஹர் உள்ளிட்டோர் மலர்துாவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பு செயலாளர் கம்பரசம்பேட்டை தர்மராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

விசைப்படகுகள் இழுவை படகுகள் கடலுக்குள் செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது

எல்